வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது

சத்திஷ்கா் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

ஐ சி ஐ சி ஐ வங்கியின் தலைமை இயக்குநராக திரு சந்தீப் பக்ஷியின் நியமனத்திற்கு ரிசா்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது

குழுவை ஏற்படுத்தியுள்ளது

ஆடவர் ஐயாயிரம் மீட்டர் நடை பந்தயத்தில் இந்தியாவின் குரஜ் பன்வர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான நான்காவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது ஸ்ரீநகரில் ஒரு சதவீதமும் கந்தா்பாலில் ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன சத்திஷ்கா் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது இதையொட்டி அம்மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

ஐ சி ஐ சி ஐ வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் திரு சந்தீப் பக்ஷியை நியமிக்க ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது அந்த வங்கியின் முன்னாள் தலைவா் திருமதி சந்தா கொச்சாா் மீது முறைகேடு தொடா்பாள விசாரணை நடைபெற்று வருவதால் அவர் ராஜிநாமா செய்ததை அடுத்து ஐ சி ஐ சி ஐ வங்கியின் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக பணியாற்றிய திரு பக்ஷி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பதவியிலிருந்து ஒய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களே உள்ள நிலையில் திருமதி சந்தா கொச்சார் இம்மாதம் நான்காம் தேதி ராஜிநாமா செய்தாள் முறைகேடுகள் குறித்த தகவல்களை வெளியிடுவோருக்கு உகந்த பாதுகாப்பான சசூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் இயங்கும நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவு அளிக்கும் என்று கூறிய அவா் தவறாது வரி செலுத்தும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அரசு பாதுகாப்பு அளிக்கும் ் என்று தெரிவித்தார் முறைகேடுகள் குறித்து தகவல்களை வெளியிடுவதற்கு உரிமை உண்டு என்றும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி முறைகேடுகளை சகித்துக் கொள்ள மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார் ருபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கை சரக்கு மற்றம் சேவை வரி தேர்தல் பங்கு விற்பனை போன்றவற்றால் முறைகேடுகள் குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் சீர்திருத்தங்கள் மூலமாகவே நாடு வளர்ச்சியடையும் என்று திரு அருண்ஜேட்லி கூறினார்

ஜெய்ப்பூர் நகரிலும் அதனை கற்றியுள்ள மாவட்டங்களிலும் உள்ள இரத்த வங்கிகளில் ஜிகா வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

பாட்ளாவில் அம்மாநில முதலமைசள் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நேறறு நடைபெற்ற உயா்மட்டக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இம்மாவட்டங்களில் மழை தவறியதால் பயிர்கள் வாடியதாகவும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக காரணமாக விவசாயிகளின் கடன் நிலவரி பாசனம் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை தாமதமாக கட்டலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டீசல் மற்றும் விதைகளுக்கு மாவியம் அளிக்கவும் வேளாண்துறை முடிவு செய்துள்ளது விவசாயிகளுக்கு பயிர்க்காப்பீடும் நிதி உதவியும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

அந்நாட்டின் வளர்ச்சி மேம்பாட்டு அமைச்சக நேற்று நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியாவில் நடுத்தர நுகர்வோர் சந்தையில் முதவீடுகளை அதிகரிப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்பாட்டு ஆலோசனை இருநாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் நிலையில் வர்த்தகம் தொடர்பான கொள்கையை வகுப்பதற்கு இவங்கை அரசு முடிவு செய்துள்ளது ஐக்கிய அரசு எமிரேட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள வா்த்தக முதலீட்டு திட்டங்களை அதிகரிப்பதற்கு சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் இடையேயான உயாமட்ட கூட்டு பணிக்குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய மததிய வாத்தகத்துறை அமைச்சா் திரு கரேஷ் பிரபு இந்த அறிவிப்பை வெளியிட்டார்

சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கசோஹி காணாமல் போனது குறித்து சர்ச்சைகள் நிலவி வரும் வேளையில் சவுதி மன்னா் சல்மாளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக் பாம்பியோ இன்று சந்தித்து பேசவுள்ளார் பத்திரிகையாளர் கசோஹி கடைசியாக காணப்பட்ட துருக்கியில் உள்ள சவுதி துதரகத்திற்கும் திரு பாம்பியோ பயணம் மேற்கொள்கிறார் இரண்டு வாரங்களுக்குப் பின்னர் கசோஹி சவுதியை சேர்ந்தவர்களால் அந்த துதரகத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக துருக்கி காவல்துறை அதிகாரிகள் கூறிவரும் நிலையில் சவுதி அரசு இதனை மறுத்துள்ளது இந்த சம்பவம் தொடா்பாக சவுதி துதரகத்தில் துருக்கி காவல்துறையினா் நேற்று அதிரடி சோதனை நடத்தின் துருக்கி நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் முதல் முறையாக சவுதி துதரகத்தில் சோதனை மேற்கொள்வது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது தெற்கு சீன கடற்பகுதியில் சீனா தொடர்ந்து ராணுவம் மற்றும் வாத்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கவலை அளிப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜேம்ஸ் மாட்டீஸ் கூறியுள்ளார் வியட்நாமிற்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீனாவுடன் கண்ணியமான நட்பை பாராட்டுவதற்கு அமெரிக்கா விரும்புவதாகவும் இரு நாடுகளும் வெளிப்படையான உறவுகளை உலகிற்கு வெளிக்கொணர வேண்டுமென்றும் அந்நாட்டின் துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமின் கிராம சாலைத் திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

அவர் துக்கிலிடப்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் மாநில செய்தித்துறை அமைச்சள் திரு கடம்பூர் ராஜு மலரஞ்சலி செலுத்தினார் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் பொதுமக்களும் அன்னாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தின்

நுண்ணீர் பாசன முறையை ஊக்குவிப்பதற்கு இந்த திட்டத்தின் கீழ் மாளியம் வழங்கப்படுவதாகவும் குழாய் கிணறு துளை கிணறு நீரினை இறைப்பதற்கான ஆயில் எஞ்ஜின் மின்வகதி உள்ளிட்டவைகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது அர்ஜெண்டினாவின் பியூனஸ் ஏர்சில் நடைபெற்று வரும் இளையோர் ஒலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஐயாயிரம் மீட்டர் நடை பந்தயத்தில் இந்தியாவின் சூரஜ் பன்வர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இப்போட்டியில் ஈக்வேடார் நாட்டின் பத்தின் ஆஸ்கர் தங்கப்பதக்கம் வெள்றார் ஏழு நிமிட வித்தியாசத்தில் பன்வர் தங்கப்பெறும் வாய்ப்பை இழந்தார்